அடைப்புப் போராட்டத்துக்கு கர்நாடகா கேரளா தவிர இதர மாநிலங்களில் ஒரளவு ஆதரவே காணப்பட்டகு

இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை பேணி பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்று

துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார்

இன்று சென்னையில் வெளியிட்டாா்

சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயாள கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ட்டிராவை நோக்கி செல்கிறது

இனி விரிவான செய்திகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நடத்திய முழு அடைப்புப் போராட்டத்துக்கு கா்நாடகா கேரளா தவிர இதர மாநிலங்களில் ஒரளவு ஆதரவே காணப்பட்டது தமிழகம் உத்திரபிரதேசம் குஜராத் மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இப்போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு இல்லை என்று செய்தி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன இப்போராட்டத்தை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி தலைமையில் தில்லியில் பேரணி நடைபெற்றது அதில் பேசிய திரு ராகுல்காந்தி பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகள் ஏழை மக்களுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்துவதாகவும் மக்களிடையே வேற்றுமை விதைகளை தூவுவதாகவும் இருப்பதாகக் குற்றம்சாட்டினார் ச்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகித்திருப்பதே பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்குக் காரணம் என்று மத்திய அமைச்சள் திரு ரவிசங்கள் பிரசாத் கூறியிருக்கிறார் ளரிபொருள் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று நடத்திய முழு அடைப்புப் போராட்டம் பொதமக்களிடயே குழப்பத்தை ஏற்படுத்தம் நோக்கத்துடனே நடத்தப்பட்டதாக அவர் குற்றம்சாட்டினார் முழு அடைப்பு என்ற பெயரால் காங்கிரஸ் கட்சி வன்முறையை தூண்டியதாகவும் அவர் குறை கூறினா் இந்த போராட்டம் குறித்து அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்பு நேர்கணாலில் மத்திய அமைச்சா் திரு முக்தாா் அபாஸ் நக்வி விலைவாசி உயா்வு பற்றி காங்கிரஸ் இரட்டைவேடம் போடுகிறது என்றாா் தமிழ்நாட்டில் முழு அடைப்பு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை சென்னையில் மறியலில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் பெரும்பாலான கடைகள் திறந்திருந்தன பேருந்துகள் வழக்கம்போல இயங்கின ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்குச் செல்லவில்லை இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை பேணி பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் சிகாகோ நகரில் அமெரிக்காவாழ் இந்திய வசம்சாவளியினரிடையே அவர் பேசுகையில் வேதாந்தா போன்ற இந்தியாவின் புகழ்வாய்ந்த தத்ததுவங்களை உலகெங்கும் எடுத்துச் செல்வதில் சுவாமி விவேகானந்தர் அரும்பாணியாற்றினார் என்று கூறினார் இந்திய பொருளாதாரம் அதிக வளா்ச்சி கண்டிருப்பதாகவும் அது வெளிநாடுவாழ் இந்தியா்களுக்கு சிறந்த வாய்ப்புக்களை வழங்குகிறது என்றும் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார் ஜி எஸ் டி வரி விதிப்புக்குப் பின் வரி வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் வரி செலுத்தவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்திருப்பதாகவும் அவர் சுட்டிகாட்டியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அதில் காணாமல்போனவா்கள் பற்றி அமைக்கப்பட்ட இலங்கை அரசு அலுவலகம் முழு அளவில் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்று வலியுறத்தப்பட்டுள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் சந்தோஷ்குமார் தெரிவிக்கிறார் இந்த அலுவலகம் அண்மையில் அளித்த பரிந்துரையில் காணாமல்போனோரின் குடும்பத்தினா் நிரந்தர வருமானம் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டிருந்தது

குற்றவாளிகளுக்கான தண்டளை விவரங்கள் இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு தகவல்தொடர்பு தொழில்நுட்பவியல் கொள்கையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் வெளியிட்டார்

மாநில தொழில்நுட்பக் கல்வி வசதிகளை மேம்படுத்துதல் மாணவாகளுக்கு திறன் பயிற்சி அளித்தல் வேலைவாய்ப்பு பெறுதலுக்கான திறனை அதிகரித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் சென்னையில் நடைபெறவுள்ள இரண்டாவது சா்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பெருமளவு முதலீடுகளை தமிழகம் ஈர்க்கும் என்று முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் குட்கா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மாதவராவ் உள்ளிட்ட ஐந்து பேரையும் நான்கு நாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பழல் மத்திய சிறையில் உள்ள ஐந்து பேரும் இன்று சீபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு திருநீலபிரசாத் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சிபிஐ மனு தூக்கல் செய்திருந்தது அதனை விசாரித்த நீதிபதி நான்கு நாட்கள் அனுமதி அளித்து உத்தரவிட்டாா் மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மீதான ஊழல் புகா்களை விசாரிக்க ஏதுவாக அவரை பதவீநீக்கம் செய்ய வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார்

பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள நீரவ்மோடியின் சகோதரி பூர்வி மோடிக்கு எதிராக இன்டர்போல் சாவதேச காவல்துறை தேடுதல் ஆணை பிறப்பித்துள்ளது மத்திய அமலாக்கப் பிரிவு கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரதமின் வீட்டுவசதி திட்டத்தினால் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர் இது பற்றி பயனாளிகள் சிலர் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர்

கூட்டணி அமைப்பதற்கான முடிவை கட்சியின தெலங்கானா பிரிவு எடுக்கும் என்று கட்சியின் தலைவரும் ஆந்திர முதலமைச்சருமான திரு சந்திரபாபுநாயுடு தெரிவித்துள்ளாா் பங்குச்சந்தைகள் இன்று பெருமளவு சரிவை சந்தித்தன மும்பை பங்குச்சந்தை குறியீடு ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் வீழ்ச்சியடைந்தது

மியான்மரில் ரோஹிங்கியா பிரிவினருக்கு எதிராக நடத்தப்பட்டதாகக் கூறப்படும் அத்தமீறல்கள் குறித்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று ஐ நா மனித உரிமைகள் குழு தலைவா் திருமதி மீசெல் பாஷ்லெட் வலியுறுத்தியுள்ளார் அவர் தலைமை பொறுப்பேற்ற பின் ஜெனிவாவில் இன்று ஆற்றிய முதலாவது உரையில் இந்த விசாரணை தொடர்பாக மனித உரிமைகள் குழு பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்

ராமநாதபுரம் அருகே சொகுசுகார் நிலை தடுமாறு மரத்தின் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தன்